ரஃபேல் போர் விமானஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாககூறப்படுவதுபற்றிமுதல் தகவல் அறிக்கையதிவு செய்யசிபிஐக்குஉத்தரவிடக் கோரிதாக்கல் செய்யப்பட்டமனுக்களைஉச்சநீதிமன்றம் தள்ளுபடிசெய்தது

இந்தியரிசா்வ் வங்கிமத்தியவாரியகூட்டம் புதியகவா்னா் திருசக்திகாந்ததாஸ் தலைமையில் இன்றுமும்பையில் நடைபெறும்

ரஃபேல் குறித்துகாங்கிரஸ் கட்சிகூறியகுற்றசாட்டுகள் ஒப்பந்தம் யாவும் அடிப்படை அற்றவைஎன்பதைஉச்சநீதிமன்ற் தீர்ப்பு தெளிவாககாட்டுகிறதுஎன்றுமத்தியஉள்துறைஅனம்ச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தெலங்கானா ராஷ்டிரியசமிதியின் செயல் தலைவராகதமதுமகன் கேதாரகராமராவை கட்சியின் தலைவர் திருசந்திரசேகரராவ் நியமித்துள்ளார் இவர் சிர்சிலாதொகுதியிலிருந்துசட்டப்பேரவைக்குதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் செயல் தலைவர் பதவிக்கானஅறிவிப்பு இன்றுகாலைஹைதராபாத்தில் வெளியிடப்பட்டது முழுமையான அமைச்சரவையைஉருவாக்குவதற்கானநடை முறைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் இந்தநியமனம் முக்கியத்துவம் பெறுகிறது இதற்கிடையேதெலங்கானாமாநிலத்தின் புதியஉள்துறைஅமைச்சராகதிருமுகமதுமஹ்முன் அலிபதவியேற்கஉள்ளார் முதலமைச்சர் திருகேசந்திரசேகரராவ் இந்ததுறையைஅவருக்குஒதுக்கியுள்ளார் மியான்மரில் வெற்றிகரகமாகஅரசுமுறைபயணத்தைநிறைவு செய்துள்ளகுடியரசுதலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்றுமாலை புதுதில்லிதிரும்புவார் மியான்மரில் அவர் பயணம் மேற்கொண்டபோது இந்தியாமியான்மர் இடையிலானஅனைத்தமுக்கிய இருதரப்பு உறவுகள் பற்றிவிவாதிக்கப்பட்டன இந்தியாவின் வடகிழக்கேஉள்ளஅரசுகளின் முன்னேற்றமும் பாதுகாப்பும் முக்கியமானவைஎன்பதால் மியான்மரில் அமைதியும் வளமும் முக்கியமானதாகும்

இந்தியாவும் மியான்மரும் இரண்டுடுப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர் மியான்மர் நீதித்துறைஅதிகாரிகளுக்கு இந்தியாவில் பயிற்சிஅளித்தலுக்கானஒப்பந்தம் ஒன்றுமற்றொன்றுஅறிவியல் தொழில்நுட்பதுறைசாா்ந்ததாகும் வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள ஆழ்ந்தகாற்றழுத்ததாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து இன்று புயலாகமாறக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதைதொடர்ந்த் இது ஆந்திரகடற்கரையைநோக்கிநகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காரணமாகதமிழகத்தின் வடகடலோரபகுதிகளில் நாளைமுதல் மழைபெய்யவாய்ப்பு இதன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியதிரைப்படம் மற்றும் தொலைக்காட்சிநிறுவன சங்கத்தின் தலைவராகவும் நிர்வாகசபையின் திருபிரிஜேந்திரபால் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார்

இந்தியதிரைப்படதொலைக்காட்சிநிறுவனஆட்சிக் தற்போது குழுவின் துணைத்தலைவராகஅவர் பணியாற்றிவருகிறார் இந்தநிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்துதிருஅனுப்பம்கெர் கடந்தஅக்பேடார் மாதம் ராஜினாமாசெய்ததையடுத்து திருபிரிஜேந்திரபால் சிங் இப்பதவிக்குநியமிக்கப்பட்டுள்ளாா்

போபாலில் நேற்றுகாங்கிரஸ் சட்டம்ன்றகட்சிதலைவராகதோந்தெடுக்கப்பட்டதிருகமல்நாத் இன்றுஆளுநர் திருமதிஆனந்திபென் பட்டேலைசந்தித்துஆட்சிஅமைக்கஉரிமைகோரினார் ஆளுநர் திருகமல்நாத்தைஆட்சிஅமைக்கஅழைப்பு விடுத்தார் இந்தசந்திப்புக்குபின் செய்தியார்களிடம் பேசியதிருகமல்நாத் வரும் திங்கட்கிழமைதமதுபதவிஏற்ப்பு நிகழ்ச்சிலால் பரேடுமைதானத்தில் திங்கட்கிழமைபிற்பகல் ஒன்றரைமணிஅளவில் நடைபெறும் என்றார் இந்நிலையில் ராஜஸ்தான் சத்திஷ்கர் மாநிலசட்டபேரவைதேர்தல்களில் வெற்றிபெற்றுள்ளகாங்கிரஸ் முதலமைச்சர்கள் யார் என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை இந்தியரிசா்வ் வங்கியின் மத்தியவாரியக் கூட்டம் அதன் புதியகவா்னா் திருசக்திகாந்ததாஸ் தலைமையில் இன்றுமும்பையில் நடைபெறுகிறது

தொழில் தொடங்குவதற்கானநடைமுறைகளைஎளிதாக்குவதற்குஎடுக்கப்படும் நடைமுறைகளில் கவனம் செலுத்துமாறுபிரதமர் திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார் இது வணிகம் செய்வதைஎளிதாக்குவதற்கானதரவரிசையைமேம்படுத்தும் என்பதோடுசிறுவணிகங்கள் தொடர்ந்துநடைபெறுவதையும் எளிதாக்கும் என்றுஅவர் குறிப்பிட்டார் வணிகம் செய்வதைஎளிதாக்குவததொடர்பானமுன்னேற்றம் குறித்து புதுதில்லியில் நேற்றுநடைபெற்ற உயர்நிலைகூட்டத்திற்குபிரதமர் தலைமைதாங்கினார் இந்தகூட்டத்தில் பேசியஅவர் வளர்ந்துவரும் துடிப்பு மிக்கபொருளாதாரத்தைகொண்ட இந்தியாவுக்கு இது மிகவும் அவசியம் என்றுகூறினார் இந்தவகையில் இந்தியாவின் முன்னேற்றம் குறித்துஉலகநாடுகள் ஆர்வம் கொண்டிருப்பதாகபிரதமர் குறிப்பிட்டா் வணிகம் செய்வதைஎளிதாக்குவதுதொடர்பானபல்வேறுஅம்சங்களில் ஏற்பட்டுள்ளமுன்னேற்றம் குறித்தபிரதமரிடம் இந்தகூட்டத்தின்போதுஎடுத்துரைக்கப்பட்டது இலங்கைநாடாளுமன்றத்தைகலைத்ததுசெல்லாதுஎனஅந்நாட்டுஉச்சநீதிமன்றம் நேற்றுதீர்ப்பளித்ததைதொடர்ந்து புதியஅரசைஅமைப்பதற்கானமுயற்சிகள் நடைபெற்றுவருகின்றன இலங்கைஅதிபர் திருமைத்ரிபாலசிறிசேனநேற்றுமாலைதமதுகட்சியைசேர்ந்தநாடாளுமன்றஉறுப்பினா்களைசந்தித்தாா்

முதலில் உலகக்கோப்பைஹாக்கிப்போட்டிகுறித்தசெய்திகள்

இந்தபோட்டிகள் நாளை புவனேஷ்வரில் நடைபெறுகின்றன

மற்றொருகாலிறுதியில் பெல்ஜியம் ஜெர்மனியை இதேபோன்றகோல் கணக்கில் வென்றது

வென்ற இந்தபோட்டியின் முதல் நாளான இன்றுடாஸ் ஆஸ்திரேலியாமுதலில் பேட் செய்யதீர்மானித்தது

உலகபேட்மின்டன் இறுதிச்சுற்றுபோட்டியில் இன்று இந்தியாவின் பிவிசிந்து அமெரிக்காவின் ஜாங் பீவனைஎதிர்த்துவிளையாடுகிறார்

நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் வரும் திங்கட் கிழமைக்குடுத்திவைக்கப்பட்டுள்ளன

பேல் போர் விமானஒப்பந்தம் கூடிய இரு தொடர்பானபிரச்சனைழுப்ப்பட்டுகூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் இரு அவைகளும் இருமுறைஒத்திவைக்கப்பட்டுபின்னா் நிலைமைசீரடையாததால் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன